ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார்

தொற்று ரத்தம் தவறுதலாக செலுத்தப்பட்டு பாதிப்படைந்த கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இப்பிரச்சனையில் எங்கு தவறு ஏற்பட்டது கண்காணிப்பு நிலையிலுள்ள உயர் அதிகாரிகளின் பொறுப்பு ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய மருத்துவ சேவைகள் துறை கூடுதல் இயக்குநர் டாக்டர் மாதவி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அறிக்கை கிடைத்ததும் சரிவர கண்காணிக்க தவறிய உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்

தமிழக அரசின் செலவில் மாநிலத்தில் எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

இத்தகைய ஒவ்வொரு சோதனை அமைப்புக்கும் இரண்டு கோடிரூபாய் செலவு பிடிக்கும் என்றும் அவர் கூறினார் கேள்வி நேரம் மாணவர்கள் தங்கள் செல்போன் மூலமாகவே அரிய பல நூல்களை பதிவிறக்கம் செய்து படிக்க உதவும் வகையில் நூலகத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் ஆயிரம் பள்ளிகளுக்கு பாடங்கள் அனைத்தும் சி

முறையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட இருப்பதாகவும் ஓலைச்சுவடிகள் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தப்பட்டு நூல் வடிவம் பெறும் என்றும் கூறினார் வேலுமணி கேள்வி நேரத்தில் வெளியான மேலும் சில தகவல்கள் விளக்குகள் தெருவிளக்குகளாக பயன்படுத்திய வகையில் எல்

அரசு சட்டக்கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் தனியார் துறையினர் முன்வந்தால் சட்டக்கல்லூரிகளை தொடங்க முன்வந்தால் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மாணவர் சேர்க்கைக்கான வாய்ப்பை பொருத்து பாலிடெக்னிக் கல்லூரி வரும் கல்வியாண்டில் தொடங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தர்மபுரி வே முத்தம்பட்டி சுயம்பு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு மலர் அலங்காரங்களும் பூஜைகளும் நடைபெற்றன

அண்டை மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர்

இருவரி மக்கள் நீதிமன்றங்களின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிலைநாட்டும் வகையில் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் செயலாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜய் கமலேஷ் தஹில் ரமணி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற கூடுதல் கட்டடங்களை கிருஷ்ணகிரியில் இன்று திறந்து வைத்த அவர் இறையாண்மையை காக்கும் வகையில் தீர்ப்புகள் அமைய வேண்டும் என்றார்